ஹிந்தி திரைப்பட நடிகர் திரு சன்னிதியோல் இன்று பிஜேபியில் இணைந்தார்

நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வது தொடர்பாள அமெரிக்காவின் எச்சரிக்கையை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குஜாத் மாநிலம் காந்திநகர் தொகுதியிலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாட்டிலும் சமாஜ்வாதி தலைவர் திரு முலாயம் சிங் யாதவ் மணிப்பூரிலும் இன்று தேர்தலை சந்தித்தனர்

இச்சுப்பவம் குறித்து விரிவாள அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது வடக்கு மால்டா மாவட்டத்தில் தேர்தல் பணியில் பொறப்புடன் ஈடுபடாத வாக்குச்சாவடி அலுவலரை நீக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது ஒருசில இடங்களில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக மேற்குவங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது ஹிந்தி திரைப்பட நடிகர் சன்னிதியோல் இன்று பிஜேபியில் இணைந்தார் புத்தில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு பியுஸ்கோயல் மற்றும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் முன்னிலையில் அவர் இன்று இணைந்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சன்னி தியோல் நாட்டிற்காக கடந்த ஐந்தாண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தலுக்கான காவல்துறை தலைவரும் பங்கேற்பார் என்று கூறினார் ஒட்டப்பிடாரம் குலூர் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத் தேர்தலுக்கு ஏழு நாட்கள் முன்னதாக வாக்குச்சாவடி சீட்டுகள் வாக்காளர்களின் இல்லத்திலேயே வழங்கப்பட்டு விடும் என்றும் அவர் தெரிவித்தார்

மதுரை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அதிகாரிகள் அனுமதியின்றி நுழைந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள கூடுதல் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு பாவாஜியின் அறிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்

திருப்பரங்குன்றத்தில் எஸ் முனியாண்டியும் சூலூரில் கந்தசாமியும் ஒட்டப்பிடாரத்தில் மோகனும் அரவக்குறிச்சியில் செந்தில் நாதனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தில்லி மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தலில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசிநாளான இன்று பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பலர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் பிஜேபி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நான்கு வேட்பு மனுக்களில் பிரபல கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் கிழக்கு தில்லி மக்களவைத்தொகுதிக்கு வேட்பு மனு தாக்கல் செய்தார் திருமதி மீனாட்சி லேக்கி புதுதில்லியிலும் பாடகர் ஹன்ஸ்ராஜ் ஹன்ஸ் வடமேற்கு தில்லியிலும் திரு ரமேஷ் பிதரி தெற்கு தில்வி தொகுதியிலும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தில்லி மாநில தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திருமதி ஷீலா தீக்ஷித் வடகிழக்கு தில்லி தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அஜய் மக்கான் புதுதில்லி தொகுதியிலும் திரு மகாபால் மிஸ்ரா மேற்கு தில்லியிலும் திரு ஜே பி அகர்வால் சாந்தினி சவுக் தொகுதியிலும் திரு அரவிந்தர்சிய் லவ்லி கிழக்கு தில்லி தொகுதியிலும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற விஜயேந்திரசிய் தெற்கு தில்லி தொகுதியிலும் ராஜேஷ் லிலோத்தியா வடமேற்கு தில்லி தொகுதியிலும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு உச்சநீதிமன்றம் இன்று நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேக்கி தாக்கல் செய்த மனுவை விசாரித்து வரும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான பெஞ்ச் இந்த வழக்கில் திரு ராகுல்காந்தி தாம் கூறிய கருத்துக்கு வருத்தம் தெரிவித்து தாக்கல் செய்த பிரமாணப் பத்திரத்தை ஏற்க மறுத்து விட்டது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் நாட்டின் எரிசக்தி பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளுடனும் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதிக்குள் ஈரானிலிருந்து எண்ணொய் கொள்முதல் செய்வது குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு இந்தியாவுக்கும் இதர நாடுகளுக்கும் அமெிக்கா யோசனை தெிவித்துள்ளது ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி தொடர்ந்தால் அந்நாடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் நிறுத்தப்படும் என்றும் தடை அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு மைக் பாம்பியோ தெரிவித்தார் அழிவியல் ஆர்வம் மற்றும் மனித நேயத்தை வளர்க்க உயர்கல்வி அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியிருக்கிறார் சென்னையில் தனியார் பல்கலைக் கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு தொடக்க கல்வி மட்டுமின்றி உயர்கல்வியும் இன்றையமையாதது என்று குறிப்பிட்டார் மாநிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்றவகையில் மாணவர்கள் தங்களது திறன்களை தொடர்ந்து வளர்த்துக்கொள்வதில் கவனம் செலுத்தவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மாணவர்களுக்கு தரமான கல்வி அளிக்கவும் அவர்களின் சிந்தனை மற்றும் ஆராய்ச்சி திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவேண்டும் என்றும் அவர் வலியறுத்தினார்

இதற்கான நிகழ்ச்சி இன்று புதுதில்லியில் நடைபெற்றது தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சக செயலாளர் திரு அமித்கரே இந்த விருதுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குநர் திரு ஷெகரேயார் மற்றும் செய்திப்பிரிவு தலைமை இயக்குநர் திருமதி இரா ஜோஷியும் பங்கேற்றனர்

போத்தலுர் கிராமத்தில் காவிரியாற்றில் குளிப்பதற்காக சென்ற குடும்பத்தினர் ஆற்றின் ஆழப்பகுதி அறியாமல் மூழ்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அண்மையில் நியுசிலாந்தில் உள்ள மகுதியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சுட்டிற்கு பதிவடியாக நடத்தப்பட்டது என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது இதுதொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருவாள் விஜயவர்த்தனே இச்சும்பவம் குறித்து தாக்கல் செய்த அறிக்கையில் இதனை கிரு தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இரவு எட்டு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது